நாட்டின் தற்போதைய கோவிட் தொற்று நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார்

திரை நட்சத்திரம் பத்மஸ்ரீ விவேக் உடல் காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது

சுகாதார விதிகளை மீறுவோருக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை இன்று சென்னையில் எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் தற்போதைய கோவிட் தொற்று நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சக மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறார்கள் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துதல் தடுப்பூசி செலுத்தும் பணி போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அவர் மறு ஆய்வு செய்கிறார்

இவற்றில் சுமார் பத்தரை கோடி பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது

மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் நிறைவடைந்தது

பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக்கின் இறுதிச்சடங்கு சென்னை மேட்டுக்குப்பம் மயானத்தில் இன்று மாலை நடைபெற்றது

மாரடைப்பு காரணமாக சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று அதிகாலை காலமானார்

நடிகர் விவேக் பத்மஸ்ரீ தமிழக அரசின் விருதுகள் மற்றும் பல்வேறு விருதுகளையும் பெற்ற பெருமைக்குரியவர் திரைப்படங்களில் நகைச்சுவையுடன் சமூகம் சார்ந்த கருத்துக்களை அவர் பரப்பி வந்ததால் சின்னக் கலைவாணர் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார்

மகாராஷ்டிரா சத்திஷ்கா் உத்திரபிரதேஷ் கா்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடா்ந்து அதிகரித்து வருகிறது

டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படுபவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் வருமானத்தை பெருக்க டாஸ்மாக் கடைகளை அமைப்பது அரசின் கொள்கை முடிவு என்றாலும் அவற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய உரிமை உண்டு எனக்கூறி அவ்வழக்குகளை ரத்து செய்தது தற்போதைய கோவிட் நோய் தொற்று சூழ்நிலை காரணமாக சுகாதார விதிகளை மீறுவோருக்கு கடும் அபராதம் விதிக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது

தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரயில் நிலைய அலுவலர்களுக்கு ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது

இத்தகவலை இன்று மாநகராட்சி ஆணையர் திரு கோ பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் நாட்டின் பல நகரங்களில் கோவிட் தொற்று கொண்ட அனைவரையும் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக அனுப்புவதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் இந்த நடைமுறை மருத்துவர்கள் உட்பட சுகாதார கட்டமைப்பின் மீது தேவையற்ற அழுத்தம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக உள் நோயாளியாக சிகிச்சை பெற அவசியப்படும் நோயாளிகள் மட்டுமே மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்று கொண்ட பிற நபர்களை பராமரிப்பு மையங்களில் கண்காணிப்பதாக அவர் மேலும் கூறினார்

காவல்துறை தொடர்ந்து விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறது

அவசரக்கால சேவைகள் தவிர வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் முழு ஊரடங்கு நேரத்தில் அம்மாநிலத்தில் அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான அறிவிப்பை அம்மாநில துணை நிலை ஆளுநரின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது

எனினும் தற்போதுள்ள கோவிட் சூழ்நிலை காரணமாக இத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது

கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது ஹரிஹரன் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு க மெகராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்

இந்த தகவலை சர்வதேச கிரிக்கெட் சங்கத்திடம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது